மஹாராஷ்டிரா ஹரியானா மாநிலங்களில் நாளை மறுநாள் நடைபெற உள்ள சட்டப்பேரவைத் தேர்தலுக்கான பிரச்சாரம் இன்று மாலை ஓய்கிறது

ஹரியானா மாநிலம் சிர்ஸாவில் இன்று தேர்தல் பரப்புரை மேற்கொண்ட பிரதமர் திரு நரேந்திரமோடி மாநிலத்தில் ஊழல் முற்றிலும் ஒழிக்கப்பட்டு வளர்ச்சி திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக தெரிவித்தார் முதலமைச்சர் திரு மனோகர் லால் உள்ளிட்டோர் இதில் கலந்து கொண்டனர் பிரதமர் ரிவாரி பகுதியிலும் பிஜேபி வேட்பாளர்களுக்கு இன்று ஆதரவு திரட்டுகிறார்

திக்விஜய்சிங் திரு

அமீத்ஷா நவப்பூர் அகோலா கர்ஜத் பகுதிகளில் இன்று பிரச்சாரம் மேற்கொள்கிறார் மஹாராஷ்டிராவில் ஏற்கனவே காங்கிரஸ் கட்சி சார்பில் திரு ராகுல்காந்தி தேர்தல் பொதுக்கூட்டத்தில் உரையாற்றி வாக்குகளை சேகரித்தார்

நாங்குநேரி விக்கிரவாண்டி தொகுதிகளில் பிரதான கட்சிகளைச் சேர்ந்த அஇஅதிமுக இணை ஒருங்கிணைப்பாளரும் முதலமைச்சருமான திரு எடப்பாடி கே பழனிச்சாமி தமது கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொண்டார் திமுக தலைவர் திரு

க ஸ்டாலினும் நாங்குநேரியில் கூட்டணி கட்சியான காங்கிரஸ் வேட்பாளருக்கும் விக்கிரவாண்டியில் திமுக வேட்பாளருக்கு ஆதரவு திரட்டியுள்ளார்

நாங்குநேரி தொகுதியின் சட்டப்பேரவை உறுப்பினர் திரு

ராதாமணி காலமானதைத் தொடர்ந்து ஏற்பட்டுள்ள காலியிடத்திற்கும் இந்த இடைத்தேர்தல் நடைபெறுகிறது விக்கிரவாண்டி நாங்குநேரி சட்டப்பேரவை இடைத்தேர்தலை முன்னிட்டு இவ்விரு சட்டமன்ற தொகுதிகளுக்குட்பட்ட பகுதிகளுக்கு நாளை மறுநாள் ஊதியத்துடன் கூடிய பொது விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது

சுப்பிரமணியன் தலைமையில் வழங்கப்பட்டது மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் திரு ஜெயக்குமார் கேர்தல் மேற்பார்வையாளர் திரு

அனைத்து வாக்குச்சவாடிகளும் சிசிடிவி கேமிராக்கள் மூலம் கண்காணிக்கப்பட உள்ளன சிறப்பு காவல் படையினரும் அதிரடி படையினரும் ரோந்து பணிகளை மேற்கொண்டு வருவதாக ஆட்சித்தலைவர் திரு

குடியரத்தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் பிலிப்பைன்ஸ் அதிபர் ரோட்ரிக்கோ டட்ரேட் வெளியிட்ட கூட்டு அறிக்கையில் இருநாடுகளுக்கு இடையேயான கடல்சார் பாதுகாப்பு மற்றும் ராணுவ ஒத்துழைப்பு மேலும் வலுப்படுத்தப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது

ராம்நாத் கோவிந்த் வரும் செவ்வாய்கிழமை ஜப்பானின் புதிய மன்னராக நருஹிடோ முடிசூடும் விழாவிலும் சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்கிறார்

எடப்பாடி கே பழனிச்சாமி இன்று உத்தரவிட்டுள்ளார் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தமது ஆழ்ந்த இரங்கலையும் அவர் தெரிவித்துக் கொண்டுள்ளார்

கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகுது தமிழன் என்று சொல்லடா தலைநிமிா்ந்து நில்லடா உள்ளிட்ட எழுச்சிமிக்க தமது கவிதைகளால் சுதந்திர தாகத்தை ஏற்படுத்திய அன்னாரது பிறந்த நாளையொட்டி நாமக்கல்லில் அவரது நினைவு இல்லத்தில் உள்ள திருவுருவ படத்திற்கு ஆட்சித்தலைவா் திரு

மெஹராஜ் உள்ளிட்டோர் மலர்தூவி மரியாதை செலுத்தினர்

இது குறித்து எமது செய்தியாளர் லெட்சுமணனிடம் அவர் பேசுகையில்

சண்முகசுந்தரம் இன்று தொடங்கி வைத்தார்

ரோகித் சர்மா அபாரமாக விளையாடி சதம் அடித்தார்